பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

வங்கிகளிடம் இருந்து கடன் பெற்றவர்களின் விவரங்கள் அடங்கிய டிஜிட்டல் பதிவேட்டினை ஏற்படுத்துவற்கான நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி தொடங்கியுள்ளது

காரணமாக ஒருவழிப்பாதையில் போக்குவரத்து தொடங்கியுள்ளது

சபரிமலை கோவில் நாளை திறக்கப்படுவதையொட்டி பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது

இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சுபாங்கர் தே இன்று பிரிட்டனின் ராஜுவை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள்

பிஜேபி தேசியத்தலைவா் திரு அமீத் ஷா இன்று மூன்று இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாா் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதியும் இன்று இரண்டு பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுவார்

வேட்பு மனுக்களை திரும்ப பெற நாளை கடைசி நாளாகும்

மத்தியப்பிரதேசத்தில் தேர்தலின்போது வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் பூத் சிலிப்பின் பின்புறம் வாக்குப்பதிவு மையத்தின் வரைப்படத்தை அச்சடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் வாக்காளர்கள் தாங்கள் வாக்களிக்க உள்ள வாக்குப்பதிவு மையங்களை எளிதாக கண்டறிய முடியும் அதேநேரத்தில் வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் பூத் சிலிப்பின் அளவு முன்பு இருந்ததைவிட பெரிதாக இருக்கும் என்றும் அதில் வாக்குப்பதிவு எமய வரைபடத்துடன் மேலும் பல முக்கிய தகவல்கள் இடம்பெறும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

ஜம்மு காஷ்மீரில் நிலச்சரிவு காரணமாக மூடப்பட்டிருந்த ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை ஒருவழிப்பாதையாக போக்குவரத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது கடும் பனி மூட்டத்தால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த தேசிய நெடுஞ்சாலை தீவிர நடவடிக்கைகளுக்கு பிறகு போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரி சக்திபதக் தெரிவித்துள்ளார் இதையடுத்து தேங்கிக் கிடந்த வாகனங்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதியில் மீட்புப் மற்றும் இடிபாடுகளை அகற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் கடும் பனி மூட்டம் காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமைகள் குறித்து அம்மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் இன்று ஆய்வு செய்தார் நிலச்சரிவு மற்றும் பனி மூட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் துண்டிக்கப்பட்டுள்ள மின் வினியோகம் மற்றும் சாலை போக்குவரத்தை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார் அத்தியாவசிய சேவைகளின் சீரமைப்பு பணிகள் குறித்து உடனுக்குடன் தகவல்களை அளிக்குமாறு அரசு ஆலோசகர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் ஆகியோர் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அரசு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மக்களுக்கு வசதி குறைபாடு எதுவும் ஏற்படாது என்றும் அவர் கூறினார் பள்ளி தேர்வுகள் தடையின்றி நடைபெறவும் குடிநீர் தட்டுப்பாடின்றி கிடைக்கவும் உரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகளை ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார் ஒளிமயமான எதிர்காலத்தைப் பெற இந்தியாவும் ஜிம்பாப்வேயும் இணைந்து கடுமையாக உழைக்க வேண்டுமென குடியரசுத்துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் மூன்று நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக ஜிம்பாப்வே சென்றுள்ள அவர் அராரே நகரில் இருநாடுகளின் தொழில் துறையினரிடையே நேற்று உரையாற்றினார் கரங்கம் கருவிகள் உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் உயிரிதொழில்நுட்பம் மருந்துகள் உற்பத்தி விவசாயம் உணவு பதப்படுத்துதல் மோட்டார் வாகன உதிரிபாகங்கள் பாதுகாப்பு தளவாடங்கள் சுற்றுலா போன்ற துறைகளில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார் இதனிடையே மாலவியின் தலைநகர் லிலோங்வி க்கு இன்று வருகைதந்த குடியரசுத்துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவை சா்வதேச விமான நிலையத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சா் டாக்டர்

படிக்காத முதியவர்களுக்கு அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் வாயிலாக கல்வி கற்பிக்க வகை செய்யும் திட்டம் தொடங்கப்படவுள்ளதாக மத்திய மனித வள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் இன்று ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார்

சபரிமலை கோவிலில் நாளை சிறப்பு வழிபாடு நடைபெற உள்ளதையொட்டி அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

இந்த உத்தரவு நாளை மறுநாள் வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

பாதுகாப்பு நடவடிக்கைகளை கேரள மாநில கூடுதல் காவல் தலைமை இயக்குநர் திரு அனில்காந்த் கண்காணித்து வருகிறார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டதும் ஊடகவியலாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் நாளை தளர்த்தப்படும் என அம்மாநில காவல்துறை தலைவர் திரு லோக்நாத் பெகரா தெரிவித்துள்ளார்

இந்தோனேஷியாவில் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளான ஜெட் விமானத்தின் கருப்புப் பெட்டியில் உள்ள பதிவு விவரங்கள் வெற்றிகரமாக சேகரிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போக்குவரத்து பாதுகாப்புக்குழு தெரிவித்துள்ளது

இந்த விமானத்தின் கருப்புப்பெட்டி கடந்த வியாழக்கிழமை சேதமடைந்த நிலையில் கிடைக்கப் பெற்றது இதையடுத்து அதிலுள்ள தகவல்களை சேகரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது

மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதலமைச்சரான திரு திக் விஜய் சிங்கின் சகோதரர் மற்றும் மகன் பெயர்கள் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இதேபோல் மற்றொரு முன்னாள் முதலமைச்சருமான திரு அர்ஜுன் சிங்கின் மகன் அஜய் சிங் க்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ள மூன்று பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது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 கோபிச்செட்டிப்பாளையம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடே திரும்பிப் பார்க்கும் வகையில் பள்ளிக் கல்வித் துறையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார் போட்டித் தேர்வுகள் அனைத்தையும் மாணவர்கள் எளிதாக எதிர்கொள்வதற்கு ஏதுவாக உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நாளை மறுநாள் முதல் தீவிரமடையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் வங்கக் கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக கூறினார்

இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி கொல்கத்தாவில் தொடங்கியது டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்துவீச தீர்மானித்தது